் தீவிரவாதத்தை தடுக்கும் வகையில் உளவு அமைப்புகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி வலியுறுத்தி உள்ளார் ் புதுவையில் கூட்டுறவு தேர்தல்களை நடத்துவது குறித்து துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூட்டுறவுத் துறை அமைச்சர் திரு கந்தசாமியுடன் ஆலோசனை நடத்தி உள்ளார் ் புதுவை அரசு சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் ஆனந்த் மீதான வழக்கை விலக்கிக் கொள்ள வேண்டும் என மக்களவை உறுப்பினர் திரு ஆர் ராதாகிருஷ்ணன் கோரி உள்ளார்

தொடர்பாக காங்கிரஸ் இடதுசாரி மற்றும் திரிணமுல் காங்கிரஸ் உறுப்பினர்களும் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க கோரி தெலுங்குதேச உறுப்பினர்களும் அவையின் மையப் பகுதியில் கூடி அமளி ஏற்படுத்தியதால் அலுவல்கள் முதலில் ஒருமுறையும் பின்னர் நாளைய தினத்திற்கும் ஒத்தி வைக்கப்பட்டன மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனைகள் தொடர்பாக அமளி ஏற்பட்ட நிலையில் அஇஅதிமுக உறுப்பினர்களும் அவையின் மையப் பகுதியில் கூடி உச்சநீதமன்ற திர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரினர் இந்த அமளி காரணமாக மா நிலங்களவையின் அலுவல்களும் நாளை வரை ஒத்தி வைக்கப்பட்டன

மாணவர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் புன்னகையோடு தேர்வு எழுத வேண்டும் என டுவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையை மாணவர்கள் ஒருபோதும் கைவிட்டு விடக் கூடாது என்று பிரதமர் அண்மையில் புதுடெல்லியில் மாணவர்கள் உடனான கலந்துரையாடலில் வலியுறுத்தியதும் குறிப்பிடதக்கது

என்டிபிபி தலைவர் திரு நிபியு ரியு நேற்று மா நில ஆளுநர் திரு பி பி ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி உள்ளார் இதற்கிடையே நாகாலாந்து சட்டமன்றத்தில் தனிப்பட்ட பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ள நாகா மக்கள் முன்னணியின் தலைவர் முதலமைச்சர் இரு டிஆர் ஜெலியாங் கும் ஆளுநரை சந்தித்து அடுத்த அரசை அமைக்க உரிமை கோரி உள்ளார்

தேர்வர்களின் கோரிக்கையை ஏற்று அரசு இவ்வாறு உத்தரவிட்டிருப்பதால் தேர்வர்கள் தங்களின் போராட்டங்களை கைவிட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராத்நாத் சிங் இன்று புதுடெல்லியில் நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசுகையில் வேண்டுகோள் விடுத்தார் வினாத்தான் வெளியான பிரச்சனை குறித்து ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் ஏற்கனவே சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்திருந்தது

இன்று சென்னையில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட காவல்துறை தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் முழுமையான அமைதியே அஇஅதிமுக அரசின் அடையாளம் என்றும் தேசிய பாதுகாப்பு நலன்களுக்கு எதிராக செயல்படக் கூடிய நபர்கள் மற்றும் குழுக்கள் மீது அரசு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறினார் மாவட்ட அதிகாரிகள் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த மக்களுடன் சமரச கூட்டங்களை அவ்வப்போது நடத்தி ஜாதி அடிப்படையிலான பதற்றங்களை தடுக்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தினார் ஜாதி அடிப்படையில் பதற்றத்தை தூண்டக் கூடியவர்கனை போலீசார் இனம் கண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எல்லா இடங்களிலும் போலீஸ் கண்காணிப்பு ஏற்படுத்தி செயின் பறிப்பு போன்ற குற்றங்களை தடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பெண்கன் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கன் கௌரவக் கொலைகள் மற்றும் பொருளாதார குற்றங்கள் பற்றிய புகார்களை விசாரிப்பதில் தாமதங்கள் இருக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமைச் செயலர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் காவல்துறை தலைவர் திரு டி கே ராஜேந்திரன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

கூட்டுறவுத் துறை செயலர் பதிவாளர் துணை நிலை ஆளுநரின் செயலர் மற்றும் குடிமைப்பொருன் வழங்குதுறை இயக்குனரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கூட்டுறவு சங்கங்களுக்கு தேர்தல் நடத்தி அவற்றின் செயல்பாடுகளில் முன்னேற்றம் கொண்டு வருவதற்கான திட்டம் மற்றும் இதர விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் இந்தக் கூட்டு முயற்சியினால் முக்கியமான ஒரு நீண்டகால தேவை பூர்த்தியாகி புதுவையில் உள்ள நலிவடைந்த பிரிவினருக்கு ஒட்டு மொத்த நன்மை ஏற்படும் என்றும் வாட்ஸ் அப் செய்தி ஒன்றில் துணை நிலை ஆளுநர் கூறி உள்ளார்

வலியுறுத்தி அண்மையில் ரேஷன் கடைகளுக்கு பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக திரு அசோக் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கட்டிக்காட்டி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இவ்வாறு கோரி உள்ளார் மஞ்சள் அட்டைகளாக மாற்றப்பட உள்ள சிவப்பு குடும்ப அட்டைகள் பற்றிய பட்டியலை வெளியிடும் முன்னர் அரசு மக்களின் சமூக பொருளாதார நிலை குறித்து கணக்கெடுப்பு நடத்தியிருக்க வேண்டும் என்றும் தற்போது எந்த அடிப்படையில் இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டது என்பது எவருக்கும் புரியாததால் மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தவே திரு அசோக் ஆனந்த் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்தில் மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டிய கடமை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருப்பதால் திரு அசோக் ஆனந்த் தமது கடமையைத் தான் செய்திருப்பதாகவும் சிவப்பு குடும்ப அட்டைகள் பற்றிய பிரச்சனையில் தற்போதைய நிலை தொடரும் என அமைச்சர் திரு கந்தசாமி அறிவித்த பின்னரும் திரு அசோக் ஆனந்த மீதான வழக்கு நீடிப்பது தேவையற்றது என்றும் திரு ஆர் ராதாகிருஷ்ணன் கூறி உள்ளார்

அண்டை தமிழகத்தைப் போல புதுவையிலும் ரேஷன் கடைகள் மூலம் உணவுப் பொருட்களை பெறும் உரிமை மக்களுக்கு உண்டு என்று அவர் மேலும் கூறினார்

இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி பிரச்சனை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி அனைத்துக் கட்சி கூட்டத்தைக் கூட்டியும் எதிர்கட்சி தலைவரிடம் பேசியும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் புதுவை முதலமைச்சர் இத்தகைய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கர்நாடகத்தில் உள்ள காங்கிரஸ் அரசுக்கு ஆதரவாகவே புதுவை அரசு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் புதுவை சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்பதே அஇஅதிமுக வின் நிலைப்பாடு என்றும் இதுகுறித்து அஇஅதிமுக சார்பில் நாளை துணை நிலை ஆளுநருக்கு கடிதம் அனுப்பப்படும் என்றும் திரு அன்பழகன் தெரிவித்தார் தற்போது உள்ளதைப் போன்ற அசாதாரண சூழ்நிலைகளில் சட்டமன்றத்தின் சிறப்புக் கூட்டத்தை துணை நிலை ஆளுநர் கூட்ட முடியும் என்பதை கடிதத்தில் தாங்கள் வலியுறுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார் புதுவை அரசு உடனடியாக சென்டாக் அமைத்து மருத்துவ பட்டமேற்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை உரிய காலத்தில் நடைபெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

புதுவை வடக்கு மாநில திமுக அமைப்பாளர் திரு எஸ்பி சிவக்குமார் இப்போராட்டத்தை தொடக்கி வைத்தார்

பின்னர் முன்னான் குடியரசு தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாமின் இல்லத்திற்கு அவர் சென்று கலாம் குடும்பத்தினருடன் கலந்துரையாடினார் தொடர்ந்து தனுஷ்கோடி சென்ற அவர் நீர் நிலம் இரண்டிலும் செல்லக் கூடிய கடலோரக் காவல்படையின் ஹோவர்கிராப்ட் வாகனத்திலும் பயணம் செய்தார்

தீவிரவாதத்தை தடுக்கும் வகையில் உளவு அமைப்புகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி வலியுறுத்தி உள்ளார் புதுவையில் கூட்டுறவு தேர்தல்களை நடத்துவது குறித்து துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூட்டுறவுத் துறை அமைச்சர் திரு கந்தசாமியுடன் ஆலோசனை நடத்தி உள்ளார் புதுவை அரசு சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் ஆனந்த் மீதான வழக்கை விலக்கிக் கொள்ள வேண்டும் என மக்களவை உறுப்பினர் திரு ஆர் ராதாகிருஷ்ணன் கோரி உள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது